தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்குத் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

நாளை நடைபெறவுள்ளது

நாயுடு இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார்

தீவிரவாதிகள் குட்டுக் கொல்லப்பட்டனர் புத்த பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது

இந்தியாவின் சுமித் நாகல் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளார்

வாக்குப்பதிவை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதற்றமளிக்ககூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் ஒட்டபிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது

வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்குமாறும் அவர் கூறியுள்ளார்

மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமை நடைபெறும் இதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பயிற்சியும் தேர்தல் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடலுக்குடன் அறிந்து கொள்ள ஏதுவாக அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளது

வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களை நாடு முழுவதும் உள்ள எமது செய்தியாளர்கள் உடனுக்குடன் வழங்க உள்ளனர் தேர்தல் முடிவுகள் குறித்து நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்கும் கலந்துரைடால் நிகழ்ச்சியும் இதில் இடம் பெறவுள்ளது

எமது செய்தி பிரிவின் இணையதளம் மற்றும் டிவிட்டர் பக்கத்தில் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்படும் வாக்கு எண்ணிக்கை நடவடிக்கைகளில் நம்பகத் தன்மையை ஏற்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டுமென்று மீண்டும் வலியுறுத்தினார் தெலுங்குதேச கட்சியின் தலைவரும் ஆந்திர முதலனமச்சருமான திரு சந்திரபாபு நாயுடு இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியை சந்தித்து ஆவோசனை நடத்தினார் பிஜேபி க்கு எதிரான அணியை வலுப்படுத்துவது குறித்து அவர் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் முடிவுகள் வெளி வந்த பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக திரு சந்திரபாபு நாயுடு இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு சுதாகா ரெட்டி மற்றும் திரு டி ராஜா வையும் சந்தித்து ஆவோசனை நடத்தினார் தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு சரத்பவார் பி எஸ் பி தலைவர் செல்வி மாயாவதி சுமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிரேஷ் யாதவ் ஆகியோரையும் திரு சந்திரபாபு நாயுடு சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உத்ரகாண்ட் சென்றுள்ளார் கேதர்நாத்தில் உள்ள சிவன் கோவிலில் அவர் வழிபாடு செய்தார் பத்ரிநாத்தில் உள்ள கோவிலில் நாளை அவர் வழிபாடு செய்யவுள்ளார் புத்த பூர்ணிமா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் வெங்கையாநாயுடு பிரதம் திரு நரேந்திரமோடி ஆகியோா் வாழ்த்துச் செய்தி திரு விடுத்துள்ளனர் பீகார் மாநிலம் புத்த கயாவில் இந்நாளையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன தமிழகத்தில் முருகன் கோவில்களில் வைகாசி விசாகத் திருவிழா இன்று நடைபெற்றது திருச்செந்தூர் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்களில் நடைபெற்ற இந்த திருவிழாயையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி சுமந்து வந்து சாமி தரிசனம் செய்தனர் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புல்வாமா மாவட்டத்திற்கு உட்பட்டப் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கி இருப்பதாகக் கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் தொடா்ந்து அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தற்போது வெயியின் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் இது உப்பு உற்பத்திக்கும் நல்ல விளைச்சலுக்கும் எற்றதாக உள்ளது இந்த உப்பு பாதுகாக்கப்பட்டு வரும் மழழக்காலத்தில் நல்ல விலைக்கு விற்பனை செய்யப்படுவது இங்கு வழக்கமாக உள்ளது